ரஷ்யாவிற்கு புறப்பட்டு செல்கிறார்

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மொபைல் போன்கள் பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் ஒருசில வாரங்களில் தளர்த்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

இந்திய விமானப்படையில் எட்டு புதிய அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா புறப்படுகிறார் தமது ரஷ்ய பயணம் இந்தியா ரஷ்யா இடையே இருதரப்பு நலன்சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

இந்திய ரஷ்ய ஆண்டு உச்சிமாநாட்டிலும் தாம் கலந்துகொள்ள இருப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர் இருநாடுகளுக்கும் இடையே நெருங்கிய ஒத்துழைப்ப ஏற்படுத்தி ஆற்றல் வளத்தை பெருக்க இது துணைபுரியும் என்றும் கூறியுள்ளார் பாதுகாப்பு அணுசக்தி பயன்பாடு அமைதிக்காக விண்வெளியை பயன்படுத்துவது உள்ளிட்ட விஷயங்களில் இருநாடுகளுக்கும் இடையேயாள ஒத்துழைப்ப வலுப்படுத்தும் வகையிலும் இம்மாநாடு அமையும் என்று அவர் கூறியுள்ளார் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகள் குறித்தும் ரஷ்ய அதிபருடன் தாம் விவாதிப்பதை எதிர்நோக்கி உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

இந்த தொகையை மத்திய அரசும் எல் ஐ சி யும் இணைந்து வழங்குகிறது

பொருளாதாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு எத்தனால் மீதான விலையை மறுபரிசீலனை செய்ய முன்வந்துள்ளதாகவும் இதன் காரணமாக பொதுத்துறை என்னெய் நிறுவனங்கள் இந்த ஆண்டு டிசம்பர் முதல் அடுத்த ஆண்டு வரை எத்தனால் கொள்முதல் செய்ய முடியும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார் மேலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசு விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் விதத்தில் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சர்க்கரை மற்றும் கரும்பு சாறு ஆகியவை புதிய மதிப்புக் கூட்டுப் பொருட்களாக தரம் உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறினார் எத்தனால் உற்பத்தியை நோக்கி சர்க்கரை ஆலைகள் செயல்பட முன்வர வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டார்

சந்திரயான் இரண்டின் லேண்டர் கருவியை நிலவுக்கு அருகாமையில் நகர்த்துவற்கான முதற்கட்ட டி ஆர்பிட் நடவடிக்கை இன்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது

கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தா கேந்திரா அமைப்பின் உறுப்பினர்களை இன்று தில்லியில் சந்தித்தார் ஒரே பாரதம் வெற்றி பாரதம் என்ற பிரக்சாரத்தை மேற்கொண்டுள்ள விவேகானந்தா கேந்திராவிற்கு தளது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாகவும் சமூக வளர்ச்சிக்காக பாடுபடும் அந்த எமயத்தின் சிறந்த பணிகளை அவர் பாராட்டியதாகவும் பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பல வட்சக்கணக்கான இளைஞர்களை விவேகானந்தா கேந்திரா ஈர்த்து வருவதாக பிரதமர் திரு மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

இதையொட்டி நாடு முழுவதும் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சியை விவேகானந்தா கேந்திரா அமைப்பு நேற்று முதல் நடத்தி வருகிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மொபைல் போன்கள் பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் ஒருசில வாரங்களில் தளர்த்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநில பஞ்சாயத்து அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்த அவர் அம்மாநிலத்தில் நிலவி வரும் நிலைமைகள் குறித்து அவர்களுடன் விவாதித்தார் இத்தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாங்டர் ஜித்தேந்திர சிங் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஜம்மு மற்றும் தோடா பகுதிகளில் மொபைல் போன் பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகள் பெரும்பாலும் தளர்த்தப்பட்டு விட்டதாக கூறினார் இன்னும் ஒருசில வாரங்களில் மற்ற பகுதிகளிலும் கட்டுப்பாடுகள் முழுமையாக தளர்த்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளதாக திரு ஜித்தேந்திர சிங் குறிப்பிட்டார் மாநிலத்தில் உள்ள அனைத்து பஞ்சாயத்துக்களுக்கும் இரண்டு லட்சும் ரூபாய் மதிப்பிலான காப்பீட்டுத் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஐந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் விரைவில் அமைதி திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இயல்பு நிலை திரும்பியபின் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்த்து வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளதாக திரு ஜித்தேந்திர சிங் கூறினார் இந்தக் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சரை ஜம்மு காஷ்மீர் மாநில பஞ்சாயத்து அமைப்புகளின் தலைவர் திரு அனில் சர்மா மற்றும் பலர் சந்தித்து விவாதித்தனர் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா மற்றும் அக்கட்சியின் செயல் தலைவர் திரு ஜெ பி நட்டா ஆகியோர் ஜம்மு காஷ்மீர் மாநில முன்னாள் ஆளுநர் திரு ஜக்மோகளை இன்று புதுதில்லியில் சந்தித்துப் பேசினர்

பிஜேபி ஒருமாத காலம் முக்கிய நபர்களை சந்தித்து காஷ்மீர் விவகாரம் குறித்து விவாதித்து வருகிறது மேலும் அக்கட்சியின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இதுகுறித்து நாடு முழுவதும் பல்வேறு கூட்டங்களை நடத்தி ஜம்மு காஷ்மீர் விவகாரம் குறித்து மக்களிடம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது

இதற்கான உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் பானுமதி போபண்ணா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் சிபிஐ காவல் குறித்து விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்தும் திரு சிதம்பரம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு குறித்தும் நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தது இந்திய விமானப்படையில் எட்டு புதிய போர் ஹெலிகாப்டர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன வசதிகளுடன் இயங்கும் அப்பாச்சி ஹெலிகாப்டர் பதான்கோட் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற விமானப்படையுடன் நிகழ்ச்சியில் இந்திய இணைக்கப்பட்டது

இந்திய விமானப்படைக்கு தேவையான விதத்தில் இந்த ஹெலிகாப்டர் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்